இதற்கான தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இன்று மாநிலங்களவையில் எதிர்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே தாக்கல் செய்தார்

எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் இத்தீர்மானத்தை கண்டித்துப் பேசுகையில் அரசியல் சாசனத்தை பிஜேபி அவமதிப்பதாகவும் காங்கிரஸ் என்ன விலை கொடுத்தேனும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என்று பிஜேபி உறுப்பினர் திரு பூபேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த திரு எஸ்சி மிஸ்ரா பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு பிரச்சனா ஆச்சாரியா சிவசேனா உறுப்பினர் திரு சஞ்சய் ரவுத் அஇஅதிமுக வைச் சேர்ந்த திரு நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்துப் பேசினர் ஆயினும் ஆளும் கூட்டணியின் தோழைமைக் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் அரசின் முடிவை ஆட்சேபித்து வெளிநடப்பு செய்தது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் பற்றிய அரசின் முடிவை இன்று மக்களவையிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக ஆட்சேபித்தன

ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் முழுமையாக ஒருங்கிணைக்க டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி தொடங்கி பலர் செய்த தியாகங்கள் இதனால் கவுரவிக்கப் பட்டுள்ளதாக பிஜேபி பொதுச் செயலர் திரு ராம் மாதவ் கூறி உள்ளார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இம்முடிவினால் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கான பாதை திறக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷாநவாஸ் உசேன் கூறினார்

ஜம்மு காஷ்மீர் மக்களை கேட்காமல் எடுக்கப்பட்டுள்ள இம்முடிவை அம்மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையும் வரை நிலுவையில் வைக்க வேண்டுமென்றும் அவர் கோரி உள்ளார் மத்திய அரசின் இம்முடிவை நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக ஆதரிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் குற்றம் சாட்டி உள்ளார் மத்திய அரசின் இம்முடிவு நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரான தாக்குதல் என்று சிபிஐ தமிழ்நாடு பிரிவுச் செயலர் திரு முத்தரசன் கூறி உள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பதற்றச் சூழலுக்கு அரசியல் தீர்வு காண அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டி உள்ளார் இன்று இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் திரு ஜவாஹீருல்லா கூறி உள்ளார் ஜம்மு காஷ்மீரின் இயற்கை வளம் கார்ப்பரேட் நிறுவனங்களால் கொள்ளையடிக்கப்படுதை அனுமதித்து மாநில முஸ்லீம்களை தனிமைப்படுத்தவே சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் உஷார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான முடிவுகளைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் பாதுகாப்பு படைகளை அதிக பட்ச உஷார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை பராமரிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சுற்றறிக்கையில் கூறி உள்ளது பொய்யான பரபரப்புச் செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவுவதை அனுமதிக்க கூடாது என்றும் பல்வேறு மாநிலங்களில் வசிக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் குறிப்பாக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நிலவரம் இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பிரிவில் நிலவரங்கள் இயல்பாகவே இருப்பதாகவும் ஜம்மு பிரிவின் எந்த ஒரு பகுதியிலும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்த்தாக தகவல் இல்லை என்று செய்திகள் கூறுகின்றன

ஜம்மு கிஷ்த்துவார் தோடா மற்றும் உத்தம்பூர் மாவட்டங்களில் இன்று அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டு இருந்தன சாலைகளில் வாகனங்கள் ஓடவில்லை கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன ஜம்மு பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டன ஜம்மு பிரிவில் அசம்பாவிதங்களைத் தவிர்க்கும் விதங்களில் பாதுகாப்பு படைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன

ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்களின் வலியை தீர்த்த பிரதமருக்கு நன்றி பாராட்டுவதாகவும் மாநில பிஜேபி கூறி உள்ளது திருநங்கை திருநங்கைகள் உரிமைப் பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை இணை அமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவ வசதி உட்பட பல்வேறு பொது வாய்ப்புகளில் திருநங்கைகளுக்கு எதிரான பாகுபாட்டை தடுக்க இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு உறுப்பினர்கள் அவையில் இம்மசோதாவிற்கு ஆதரவாக பேசினர் வாடகை தாய் வர்த்தக ரீதியிலான வாடகை தாய் முறையை தடை செய்து தார்மீக ரீதியிலான வாடகை தாய் முறையை மட்டுமே அனுமதிக்க வகை செய்யும் மசோதா இன்று மக்களவையில் விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது

வாடகை தாய் முறையில் பிறக்கும் குழந்தைகளும் இம்முறையில் குழந்தை பெற்றுத் தரும் தாய்மார்களும் சுரண்டப்படுவதை தடுக்க இப்புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் வர்த்தக ரீதியிலான வாடகை தாய் முறை ஏற்கனவே இங்கிலாந்து நியுசிலாந்து சீனா தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வேலூர் தமிழகத்தின் வேலூர் மக்களவை தொகுதிக்கு இன்று வாக்குப் பதிவு சுமுகமாகவும் அமைதியாகவும் நடைபெற்றது

இறுதி வாக்குப் பதிவு சதவிகிதம் பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் பணவிநியோகப் புகார்கள் காரணமாக தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு தற்போது நடத்தப்பட்டுள்ளது

புதுவையைப் போல் அன்றி தமிழக அரசு இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வில்லை என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றும் புதுவை அரசு இப்பிரச்சனையிலும் தமிழக அரசைப் போலவே செயல்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஆன் லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் அதிக கமிஷன் கேட்பதே இதற்கு காரணம் என்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்

கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது